அறிவித்துள்ளது

இணைந்தனர்

விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ஹர்தீப்சிங் பூரி தொடங்கி வைத்தார்

பயணத்தை தொடங்குகிறது

அங்கு முழு அளவில் இயல்பு நிலை திரும்பி உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது புநீநகரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அரசு செய்தித் தொடர்பாளர் திரு செரோஹித் கன்சால் கட்டுப்பாடுகளை தளர்த்துவது தொடர்பாக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் ஸ்ரீநகில் உள்ள அரசு மருத்துவமனை உட்பட நான்கு முக்கிய மருத்துவமனைகளிலும் தங்கு தடையின்றி பொதுமக்களுக்கு சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார்

காஷ்மீர் பள்ளத்தாக்கில் உள்ள அனைத்து மருத்துவமனைகளிலும் உயிர்காக்கும் மருந்துகள் உட்பட தேவையான அனைத்து மருந்துப் பொருட்களும் இருப்பில் வைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் ஜம்மு காஷ்மீர் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து எவ்வித இடையூறமின்றி நடைபெறுவதாகவும் தெரிவித்த திரு ரோஹித் கன்சால் நூற்றுக்கும் மேற்பட்ட கனரக வாகனங்களில் சமையல் எரிவாயு கொண்டு செல்லப்பட்டதாகவும் தெரிவித்தார்

விமானப் போக்குவரத்து சீரடைந்துள்ளது சுதந்திர தினத்தன்று அனைத்து மாவட்டங்களிலும் தேசிய கொடியேற்றி முழு அணிவகுப்பு நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் சுதந்திர தினத்தை கொண்டாடுவதற்காக பாதுகாப்பு ஏற்பாடுகளும் போதிய அளவில் செய்யப்பட்டிருப்பதாகம் அரசு செய்தித் தொடர்பாளர் தெரிவித்தார் ஸ்ரீநகர் சௌரா பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பாதுகாப்புப் படையினர் மீது சில விஷமிகள் கற்களை வீசி தாக்கியபோதிலும் சுட்டம் ஒழுங்கை காக்கும் வகையில் அவர்கள் மிகுந்த கட்டுப்பாட்டை கடைபிடித்து வருவதாக மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது உள்துறை அமைச்சகத்தின் செய்தித் தொடர்பாளர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று சௌரா பகுதியில் உள்ள மசூதிக்கு தொழுகைக்கு சென்ற மக்கள் கூட்டத்தில் சில விஷமிகளும் ஊடுருவி காவல்துறையினர் மீது கற்களை வீசி தாக்கியதாகவும் இதனால் ஒரு குழப்பான சூழ்நிலை நிலவியதாகவும் தெரிவித்தார் இருப்பினும் மக்கள் கூட்டத்தை நோக்கி பதில் தாக்குதல் ஏதும் நடத்த முற்படாமல் காவல்துறையினர் அமைதி காத்ததாகவும் அவர் கூறினார் ஜம்மு காஷ்மீருக்கு அளிக்கப்பட்டுள்ள சிறப்பு அந்தஸ்த்து விலக்கிக் கொள்ளப்பட்டதில் இருந்தே அப்பகுதியில் பாதுகாப்புப் படையினர் தரப்பில் இருந்து எந்தவொரு துப்பாக்கிச் சூடும் நடத்தப்படவில்லை என்றும் மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது

தலைமை நீதிபதி திரு ரஞ்சன்கோகோய் நீதிபதி திரு ஆர் எஃப் நாரிமன் ஆகியோரைக் கொண்ட அமர்வு ஆதார் விவரங்கள் அடிப்படையில் அசாம் தேசிய குடிமக்கள் கணக்கெடுப்பு விவரங்களை இறுதி செய்ய வேண்டும் என்று தெரிவித்தது

சுதந்திர தினத்தை குறித்த நவீன இசையுடன் அடங்கிய பாடலை மத்திய தகவல் ஒலிபரப்புத் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் இன்று வெளியிட்டார் தூர்தர்ஷன் தயாரித்துள்ள இந்த சிறப்பு பாடல் புதிய இந்தியாவை பற்றியதாகும் அரசின் திட்டங்கள் சந்திரயான் இரண்டு ரானுவத்தின் வலிமை பாதுகாப்பு படை வீரர்களின் சாதனைகள் போன்றவை இந்த பாடல் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளன பிரபல பாடகர் ஜாவேத் அலி பாடியுள்ள இந்த பாடலுக்கு துஷியந்த் இசை அமைத்துள்ளார் பாடல் வரிகளை அலோக் ஸ்ரீவஷ்தவ் இயற்றியுள்ளார் சிக்கிம் ஜனநாயக முன்னணியில் இருந்து விலகிய பத்து சுட்டமன்ற உறுப்பினர்கள் பிஜேபியில் இணைந்தனர்

இணைந்துள்ளது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சிக்கிம் ஜனநாயக முன்னணியின் மூத்த தலைவர் திரு டோர்ஜி லெப்சா அசாமின் வளர்ச்சிக்காக பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் தாங்கள் செயல்பட போவதாக தெரிவித்தார் முன்னாள் மத்திய அமைச்சர் சுஷ்மா சுவராஜின் மறைவுக்கு மத்திய அமைச்சரவை இன்று இரங்கல் தெரிவித்தவு நாட்டுக்காக பல்வேறு பொறுப்புக்களில் அவர் ஆற்றிய சேவையை பாராட்டுவதாகவும் அரசு சார்பிலும் நாட்டு மக்கள் சார்பிலும் அவருக்கு இரங்கல் தெரிவித்துக்கொள்வதாகவும் அமைச்சரவை தீர்மானம் கூறுகிறது

ஸ்வெட் நகர் செயலியையும் அவர் இன்று அறிமுகப்படுத்தினார் இந்த செயலியின் மூலம் நகர்ப்புறங்களில் குப்பை சேகரிக்கும் பணியை மேற்கொள்வதற்காள அமைப்புகள் உள்ளதாக அவர் கூறினார் சந்த்ரயான் இரண்டு விண்கலம் நாளை காலை புவி ஈர்ப்பில் இருந்து விடுபட்டு சந்திரனை நோக்கிய பயணத்தை தொடங்கும் என்று இஸ்ரோ தலைவர் திரு கே சிவன் தெரிவித்துள்ளாா்

இந்த விண்கலம் அடுத்த மாதம் ஏழாம் தேதி சந்திரனில் தரையிறங்கும் என்று அவர் தெரிவித்தார்

காவிரி டெல்டா பாசனத்துக்காக மேட்டூர் அணையிலிருந்து இன்று தண்ணீர் திறந்துவிடப்பட்டது முதலமைச்சன் திரு எடப்பாடி பழனிசாமி மேல்மட்ட மதகுகளை இயக்கி தண்ணீரை திறந்து விட்டு மலாகளை துவினார்

திறந்து வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் கள்நாடகத்தில் நான்கு அணையை அனைகளும் நிரம்பிவிட்டதால் இனி மழை மூலம் கிடைக்கும் தண்ணீர் முழுவதும் மேட்டுர் அணைக்கே வரும் என்றும் இதனால் நமக்கு தேவையான நீர் கிடைக்கும் என்றும் கூறினார் தாம் வெளிநாட்டுப் பயணம் செல்லவிருப்பதாகவும் அங்கு தொழிலதிபா்களை சந்தித்து தமிழ்நாட்டில் தொழிற்சாலைகளை அமைக்கும்படி கேட்டுக் கொள்ளவிருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார் மேட்டுர் அணைக்கு இன்று பிற்பகல் நிலவரப்படி விளாடிக்கு இரண்டு வட்சம் கன அடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது

மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் மற்றும் பள்ளிப்பாளையம் பகுதிகளில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது காவிரி ஆற்றில் அதிக நீர் வரத்து எதிர்பார்க்கப்படும் சூழலில் பொது மக்கள் ஆற்றுக்கு செல்ல வேண்டாம் என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது

இம்மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை இன்று பார்வையிட்ட அவர் துண்டிக்கப்பட்ட சாலைகளை சீரமைப்பதற்கு உடனடி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றார் விரிவான அறிக்கை தயாரித்து அதனை முதலமைச்சரிடம் அளிக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார் நீலகிரி மாவட்டத்தில் திமுக சார்பில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது கேரள மாநிலத்திற்கும் நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைக்க தமது திட்டமிடப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் தலைவர் திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்

சென்னை கலைவாணர் அரங்கத்தில் இன்று மாலை நடைபெற்ற விழாவில் பேசிய அவர் தலைசிறந்த கலைஞர்களுக்கு வழங்கப்படும் மாதாந்திர ஒய்வூதியம் மூன்றாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றார் சிறந்த கலைஞர்களுக்கு வழங்கப்படும் மூன்று சவரன் பதக்கம் ஐந்து சவரன் பதக்கமாக வழங்கப்படும் என்று அவர் அறிவித்தார் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா பெயரில் மூன்று சிறப்பு கலைமாமணி விருது வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார்